ரஷ்ய அதிபர் தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது

கொழும்பில் நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ரானுவம் நடத்திய பீரங்கித் தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர்

பீரங்கி குண்டுகள் தேவ்தா கிராமத்தில் ஒரு வீட்டின் மீது பாய்ந்து தாக்கியதில் அந்தக் குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் இரண்டு இளம் பெண்கள் படுகாயமடைந்தனர் இந்தத் தாக்குதலுக்கு இந்திய தரப்பில் தக்க பதில்டி கொடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அனைவருக்கும் வளர்ச்சி என்ற மந்திரத்துடன் ஏழைகள் மற்றும் குறைந்த வருவாய் உள்ள நடுத்தர மக்களின் வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்தும் வகையில் மத்திய அரசுசெயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மக்கள் இயக்கத்தின் சக்தியை புரிந்து கொண்டுள்ள அரசு அதற்கு முக்கியத்துவம் அளித்துவருவதாக அவர் கூறினார்

சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து மற்றும் மின்மயமாக்கல் ஆகிய பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருவதால் அவையும் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளன என்று அவர் கூறினார் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின்கீழ் கடந்த மூன்று வருடங்களில் ஒரு கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இலவச எரிவாயு சிலிண்டர் திட்டத்தின்கீழ் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மூன்றரை கோடி பெண்கள் பயன்பெற்றுள்ளதாக அவர் கூறினார் ஊட்டக்கத்துக் குறைவு என்ற சவாலை சந்திக்க தேசிய ஊட்டக்கத்து திட்டத்தை தமது அரசு தொடங்கியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தேசத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல மத்திய அரசு சிறந்த முறையில் பணியாற்றி வருவதாகவும் மக்களின் வாழ்த்துக்கள் அதன் சக்தியை அதிகரிக்க உதவும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பூரியில் இன்று தேசிய சமஸ்கிருத அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றவுள்ளார் முன்னதாக இன்று காலை அவர் பூரி ஜெகன்னாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தார் ஒடிஷாவில் இரண்டு நாள் பயணமாக நேற்று அவர் புவனேஸ்வர் சென்றார் இன்று பிற்பகல் புவனேஸ்வரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றுவதோடு இந்திய எண்ணெய் கழகத்தின் ரசாயன தொழில்நுட்ப கல்விக் கழக புவனேஸ்வர் வளாகத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கிவைப்பார் புதுதில்லி திரும்பும் முன் அவர் பொதுத் துறை எண்ணெய் நிறுவனங்களின் திறன் மேம்பாட்டு கல்விக் கழகத்திற்கு அடிக்கல் நாட்டுவார் ஆம் ஆத்மி கட்சியின் மத்திய தலைமை பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இன்று தில்லியில் நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்பார் பஞ்சாப் மாநிலத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலோர் கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சியைத் தொடங்க உத்தேசித்திருப்பதால் இந்தக் கூட்டம் நடத்தப்படுகிறது போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஷிரோமணி அகாலிதள் தலைவர் திரு பிக்ரம் சிங் மஜித்தியாவிற்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டினைக் கூறிய திரு அர்விந்த் கெஜ்ரிவால் பின்னர் மன்னிப்பு கோரியதால் ஆம் ஆத்மி கட்சியின் பஞ்சாப் பிரிவில் நெருக்கடி ஏற்பட்டது இது வலியை ஏற்படுத்தும் முழு சரணாகதி என்றும் துரதிருஷ்டவசமானது என்றும் மாநில தலைமை கூறியது இதைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் பஞ்சாப் மாநிலத் தலைவர் திரு பக்வந்த் மான் இணைத் தலைவர் திரு அமான் அரோரா ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் மேலும் ஒரு நெருக்கடியாக திரு கெஜ்ரிவாலின் மன்னிப்பைத் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் கூட்டணியில் உள்ள வோக் இன்னஃப் கட்சி அதிவிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளது

கண்டி மாவட்டத்தில் சிறுபான்மை முஸ்லீம் அமைப்புகளுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருந்தது வெளிநாட்டில் பயணம் மேற்கொண்டிருந்த அதிபர் கொழும்பு திரும்பியவுடன் நேற்றிரவு அவசர நிலையை விலக்கிக் கொள்வதற்கான அரசாணையில் கையெழுத்திட்டார் மக்களின் பாதுகாப்பு நிலையை மதிப்பீடு செய்ததை அடுத்து இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் முதலில் ஒருவார காலத்திற்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டாலும் அதிபர் வெளிநாட்டில் இருந்ததால் மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கப்பட்டது சில நாட்கள் நீடித்த வன்முறை சம்பவங்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர்

இந்த வன்முறை சுப்பவம் குறித்து விசாரிக்க ஆணையம் ஒன்றை இலங்கை அதிபர் நியமித்துள்ளார் ரஷ்ய அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுதொடங்கி நடைபெற்று வருகிறது ரஷ்யாவின் தூரக்கிழக்குப் பகுதிகளின் நேற்று நள்ளிரவுக்குப் பின் வாக்குப்பதிவு தொடங்கிவிட்டது மாஸ்கோவில் இன்றுகாலை வாக்குப்பதிவு தொடங்கியது இன்று மாலைவாக்கில் முதல் கட்ட முடிவுகள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது அதிபராக உள்ள திரு விளாடிமீர் புட்டின் நான்காவது முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிடுகிறார் இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து ரஷ்யாவில் ஆதிக்கம் செலுத்தும் தலைவராக உள்ள அவர் அதிபராகவோ அல்லது பிரதமராகவோ பதவியில் இருந்து வருகிறார் அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு அதிபராக முடியும் என்ற நம்பிக்கையோடு களமிறங்கியுள்ள அவரை எதிர்த்து ஏழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாவெல் க்ருடினின் ரியாலிட்டி தொலைக்காட்சியை நடத்திய செனியா சாப்சாக் மூத்த தேசியவாதி விளாடிமிர் சிரிளோவ்ஸ்கி ஆகியோர் போட்டியாளர்களில் அடங்குவர் ரஷ்யாவின் எதிர்க்கட்சியில் மிக முக்கிய நபரான அலெக்ஸி நவால்னி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளார் மோசடி வழக்கு ஒன்றில் தண்டனை விதிக்கப்பட்டதால் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று அவர் கூறியுள்ளார்

இதைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகைகள் நம் நாட்டின் பன்முகத் தன்மையையும் ஒற்றுமையையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மக்களிடையே சகோதரத்துவத்தை வலுப்படுத்த முடியும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பண்டிகைகள் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் மக்களிடையே செழிப்பையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் என்று தாம் நம்புவதாக் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புத்தாண்டின் தொடக்கத்தை கொண்டாடும் மக்களை வாழ்த்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிராவில் கோண்டியா மாவட்ட தொடக்க கல்வித்துறை குடிபட்வா விழாவைபொட்டி பள்ளிகளில் குழந்தைகள் சேர்ப்பு இயக்கத்தை நடத்துகிறது உணவு தானிய உற்பத்தியில் சாதனை புரிந்ததற்காக தமிழ்நாடு நான்காவது முறையாக கிருஷிகர்மான் விருதை பெற்றுள்ளது புதுதில்லி பூசா வளாகத்தில் நடந்த வேளாண் திருவிழாவில் இந்த விருதை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக வேளாண் அமைச்சர் திரு துரைக்கண்னுவிடம் வழங்கினார்

இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டதில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது கொழும்பில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது போட்டியின் நேரடி வர்ணனையை அகில இந்திய வானொலி ராஜ்தானி மற்றும் எஃப் எம் ரெய்ன்போ அலைவரிசைகள் மாலை ஆறரை மணியிலிருந்து ஒலிபரப்ப உள்ளது